செய்யுமாறு இந்திய தகவல் பணி அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வைக் கட்டுப்படுத்த

விற்பனை அங்காடிகள் திறக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது

மாணவர்கள் பள்ளிக்கூடப் பாடங்களுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு திறன்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் தமது பிறந்தநாளை ஒட்டி நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதிக்குட்பட்ட நறார் கிராமத்தில் உள்ள பள்ளிக் குழந்தைகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் மாணவர்கள் கேள்வி கேட்க தயங்கக்கூடாது என்றார் கேள்வி கேட்பதுதான் கற்றலுக்கு மிக முக்கியமான அம்சம் என்றம் அவர் குறிப்பிட்டார்

பாங்க் ஆப் பரோடா விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி ஆகிய மூன்று வங்கிகளையும் ஒன்றாக இணைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இந்த இணைப்பு மூலம் இந்தியாவின் மூன்றாவது பெரிய வங்கி உருவாகும் என்றார் இந்த வங்கி சர்வதேச அளவில் போட்டியிடக்கூடியதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் வங்கிகள் இணைப்பு மூலம் அவற்றின் சேவை மேம்படுவதுடன் பொருளாதாரமும் வளர்ச்சியடையும் என்று கூறிய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி இந்த வங்கிகளின் பணியாற்றம் ஊழியர்களின் தற்போதைய பணி நிலையில் எந்தப் பாதிப்பும் ஏற்படாது என்று உறுதியளித்தார் அரசால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பற்றிய விவரங்கள் குக்கிராமத்தில் உள்ளவர்களையும் சென்றடையும் வகையில் இந்தியத் தகவல் பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டுமென குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்தியத் தகவல் பணி பயிற்சி அதிகாரிகளிடையே பேசிய அவர் இன்னும் பெரும்பாவான மக்கள் அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகக் கூறினார் எனவே அரசு திட்டங்கள் பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதை தகவல் பணி அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் முன்னதாக இந்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் புதிய துறைகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதிலும் தங்களது திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதிலும் தகவல் பணி அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் தகவல் துறையில் பணியாற்றும் அதிகாரிகள் தொடர் பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார்

அந்நாட்டிற்குச் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு மால்டா அதிபர் மேரி லூஸி கொலிரோ ப்ரக்காவை சந்தித்தபோது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் உலகில் பாரம்பரிய மருந்துப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது என திரு

நலவாழ்வு மற்றும் ஆயுர்வேத துறைகளில் இந்தியா பிற நாடுகளுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐரோப்பிய யூனியன் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் ஒன்றான மால்டாவை இந்தியா தனது மிக நெருங்கிய நட்பு நாடாக கருதுவதாகவும் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய தொழிவாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியிருக்கிறார்

நாட்டின் அதிநவீன வேலி அமைக்கும் திட்டம் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தை ஒட்டிய இந்திய பாகிஸ்தான் எல்லையில் முதன்முறையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளது ஜம்மு அருகே ப்ளோரா என்ற இடத்தில் உள்ள எல்லை பாதுகாப்புப் படை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இதனை தொடங்கிவைத்தார் அப்போது பேசிய அவர் நாட்டின் எல்லைப்புற பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை இயன்ற அளவு பயன்படுத்தி வருவதாக கூறினார் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இரண்டு சதவிகித அகவிவைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த அகவிலைப்படி உயா்வு கணக்கிட்டு வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கோளூரில் கூட்டுறவு மினி சூப்பர் மார்க்கெட்டை திறந்துவைத்த பின் செய்தியாளர்களிட்ம் பேசிய அவர் அம்மா மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளுக்கு கூடுதலாக ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படும் என்றார்

செல்லூர் ராஜு தெரிவித்தார்

வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்களின் எண்ணத்தைத் தான் தீர்மானமாக நிறைவேற்றி அமைச்சரவை ஆளுநருக்கு பரிந்துரைத்துள்ளதாக கூறினார் தமிழகத்தில் தென்மேற்குப் பருவமழையைவிட வடகிழக்குப் பருவமழை அதிக அளவில் பெய்யக்கூடும் என்பதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அர்பி உதயகுமார் தெரிவித்தார்

சென்னை மாதவரத்தில் உள்ள டாக்டர் ஜெயலலிதா மீன்வளப் பல்கலைக் கழகத்தில் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் பிடெக் உணவுத் தொழில்நுட்ப பட்டப்படிப்பை நேற்று அவர் தொடங்கி வைத்தார்

தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அனல் மின்நிலையப் பணிகள் தொடர்பாக அப்பகுதி மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் மின்நிலையப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் திரு

உதகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி இவற்றை வெளியிட்டார் இதுபற்றி எமது செய்தியாளர் மேலும் கூறுகையில்